நரேந்திரமோடி மனதின்குரல் நிகழ்ச்சியில் என வலியுறுத்தியுள்ளார்

கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசிக் கொடை விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் கோவிட் தடுப்பூசி தேஜஸ் உள்ளிட்ட போர் விமானங்கள் மெட்ரோ ரயில் பெட்டிகள் உள்ளிட்டவை தன்னிறைவு இந்தியா திட்டத்தின்கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படுவது குறித்து ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் என்றார்

இத்தருணத்தில் மக்கள் பழுதான மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை சீரமைத்தல் ஏரி குளங்களை தூய்மைப்படுத்தி அதிக அளவில் மழைநீரை சேகரிக்க வேண்டும் என அறிவுறுத்திய பிரதமர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குளங்கள் கிணறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளை அப்பகுதி மக்கள் மிகச்சிறப்பாக பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார்

மதுரையைச் சேர்ந்த முருகேசன் என்ற விவசாயி வீணாகும் வாழைப் பொருட்களிலிருந்து கயிறு தயாரிக்கும் இயந்திரம் வடிவமைத்துள்ளதை குறிப்பிட்ட பிரதமர் இத்தகைய படைப்பாற்றல் மூலம் சுற்றுச்சூழல் மேலாண்மை மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும் என்றார்

ராமனின் ராமன் விளைவு கண்டுபிடிப்பு ஒட்டு மொத்த அறிவியலின் போக்கையே மாற்றியதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் அன்றாட வாழ்வில் அறிவியலின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் முன்னேற்றம் வெகு விரைவில் சாத்தியமாகும் என கூறினார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் முதல்முறையாக பிரேசில் நாட்டுடன் இணைந்து இந்த ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதில் பெருமிதம் அடைவதாக கூறினார் அமேசான் காடுகள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு பணிகள் மற்றும் உயிரி பன்முகத்தன்மை உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த செயந்கை கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

நரேந்திரமோடி விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு

ஒளி தொடர்பான ஆராய்ச்சிகளில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ராமன் விளைவு கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு பெற்ற திருச்சியைச் சேர்ந்த சர்

சத்யபிரதா சாகு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னைத் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் தேர்தல் வழிமுறைகள் தொடர்பாக எடுத்துரைக்கப்படும் எனத் தெரிகிறது

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே

புதுச்சேரியில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா வும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் திருராகுல் காந்தி நெல்லையிலும் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டனர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சென்னை கொட்டிவாக்கத்திலும் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி நெல்லையிலும் இன்று வாக்கு சேகரிக்கின்றனர் பிஜேபி தேசியத் தலைவர் திரு

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பணியாற்ற வேண்டும் என தோ்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான திரு

இன்று நடைபெற்ற பல்வேறு துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்த பொதுமக்களின் புகார்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தமிழகம் மட்டுமன்றி கேரளா உள்ளிட்ட வெளி சேர்ந்த ஏராளமான பெண்கள் இருமுடி கட்டி பொங்கலிட்டு அம்மனை தரிசித்து செல்வதால் இது பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது

விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்